விவசாயிகளுக்கு அஇஅதிமுக அரசுதான் முதன்முதலில் வறட்சி நிவாரணம் வழங்கியதாக அக்கட்சி கூறியுள்ளது வேளாண் சட்டங்கள் தொடர்பாக அஇஅதிமுக இரட்டை நிலையை கடைபிடிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைந்துள்ள போதிலும் பெட்ரோலியப் பொருட்களின் விலையை மத்திய அரசு குறைக்காதது ஏன் என்று காங்கிரஸ் வினவியுள்ளது உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று இரண்டு தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது

வெயிலின் தாக்கத்தையும் பொருட்படுத்தாமல் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பயிர்க் கடன் ரத்து அறிவிக்கப்பட்டு இருப்பதாக அவர் தெரிவித்தார்

வறட்சிக் காலத்தில் விவசாயிகளுக்கு முதன்முதலில் நிவாரணம் வழங்கியது அஇஅதிமுக அரசுதான் என்று அவர் தெரிவித்தார் தாம் விவசாயி என்பதால் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை உணர்ந்திருப்பதாகவும் அதற்கு தீர்வு காணும் வகையில் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் உணவு உற்பத்தியில் தமிழகம் தொடர்ந்து விருதுகளை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதிலும் தமிழகம் சிறந்து விளங்குவதாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார்

புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு உரிய நிவாரண உதவியை மத்திய அரசிடம் இருந்து பெற அதிமுக அரசு தவறிவிட்டதாகவும் அவர் குறை கூறினார் தேர்தலை கருத்தில் கொண்டு கடைசி நேரத்தில் பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்ததாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு கே எஸ் அழகிரி சென்னையில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைவாக உள்ளபோதிலும் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு குறைக்காதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார் மாநிலத்திற்கு சிறப்பு தொகுப்பு நிதியை மத்திய அரசிடம் இருந்து பெற அஇஅதிமுக அரசு தவறிவிட்டதாகவும் திரு அழகிரி குற்றம் சாட்டினார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக எண்ணற்ற திட்டஙகளை மத்திய அரசு நிறைவேற்றி இருப்பதாக பிஜேபியின் தேசிய பொதுச் செயலர் திரு சி டி ரவி கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்படுவதன் காரணமாக திட்டங்கள் விரைந்து நிறைவேற்றப்படுவதாக கூறினார் நாம் தமிழர் கட்சின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் உசிலம்பட்டியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் அஇஅதிமுக திமுக வுக்கு மாற்றாக இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மாற்றத்திற்கான அரசியலை தமது கட்சி முன்னெடுத்துச் செல்வதாகவும் திரு சீமான் குறிப்பிட்டார் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் திரு கமலஹாசன் கோவையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மக்களின் நலனை கருத்தில் கொண்டே தாம் அரசியலுக்கு வந்துள்ளதாகவும் அவர் கூறினார் அமமுக பொதுச் செயலாளர் திரு தினகரன் அரியலூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் தங்கள் கட்சி ஆட்சிப் பொறுப்பேற்றால் மாநிலம் முழுவதும் புதிய தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்பட்டு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றார்

தமிழகத்தில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட நலவாழ்வு மையங்கள் செயல்பாட்டில் உள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது

புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவரது உடல் நிலை சீராக உள்ளதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

இந்த மழை விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாவட்டச் செய்திகள் நீலகிரி மாவட்டத்தில் தேர்தல் செலவினங்களுக்கான சிறப்பு பார்வையாளர் திருமதி மது மகாஜன் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையம் சார்பில் மரவள்ளியில் தேமல் நோயை கட்டுப்படுத்துவது குறித்த செயல் விளக்கத்தை வேளாண் கல்லூரி மாணவிகள் விவசாயிகளுக்கு அளித்தனர்

தஞ்சாவூர் மாவட்டத்தில் வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்வப்படும் பொருட்கள் குறித்து ஆட்சியர் கோவிந்தராவ் இன்று ஆய்வு செய்தார் நாமக்கல் மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கும் பணியினை ஆட்சியர் திரு மெகராஜ் இன்று ஆய்வு செய்தார்

மற்றொரு ஆடவர் குழுப் பிரிவில் இந்தியாவுக்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்தது

தேசிய வாள்வீச்சுப் போட்டியில் தமிழகத்தின் பவானி தேவி பட்டம் வென்றார் ருத்ராபூரில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதியாட்டத்தில் அவர் கேரளாவின் ஜோஸ்னா ஜோசப் ஐ வென்றார்